வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மருத்துவப் பயன்பாட்டுக்கான ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார்

கிடைப்பதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மும்பை பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன

அனைத்து மாநிலங்களும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறை ஏற்படாது என்று பிரதமர் கூறினார் ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து மாநிலங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஆக்ஸிஜன் உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க மத்திய அரசின் பல்வேறு துறைகள் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார்

இந்தக் கூட்டத்தில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கா் கேரளா குஜராத் ராஜஸ்தான் கா்நாடகா தில்லி முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தின் சார்பில் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் கலந்து கொண்டார் இன்று பிற்பகல் நாட்டின் முன்னணி ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுடனும் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த சில வாரங்களில் இந்த உற்பத்தி அதிகரித்திருப்பது குறித்து அவர் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார் திரவ ஆக்ஸிஐன் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பிரதமர் எடுத்துரைத்தார் ஆக்ஸிஜன் மற்றும் அதனை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வது போன்றவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் குறிப்பிட்டார் ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுக்குத் தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்றும் பிரதமர் கூறினார்

இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தடுப்பூசி இயக்கம் நடைபெறும் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவதும் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்

இதனை மத்திய அரசு கண்காணித்து அனைத்து மாநிலங்களுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து சீராக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்ச் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி நிறுவனத்தின் மீது கவனம் செலுத்துமாறும் பிரதமரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சம்பவம் பெரும் இந்த துயரத்தை ஏற்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த விபத்தில் உயிரிழந்தவா்களுக்கு மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹா்ஷ்வா்தன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது புத்தகங்கள் படிப்பது வெளியிடுவது காப்புரிமை பெறுவது ஆகியவற்றை மேம்படுத்தும் விதமாக உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது

இந்த நாளையொட்டி தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத் தலைவர் திரு சண்முகம் பேசுகையில் தமிழகத்தில் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக தெரிவித்தார்

கோவிட் தொற்றை தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை பல அரசியல் கட்சிகள் பின்பற்றாததால் தலைவா்களின் பிரச்சார கூட்டங்கள் பாத யாத்திரைகள் மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் மற்ற பிற வாகன பேரணிகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது